நரேந்திரமோடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் மத்திய மற்றம் உரிமையாளர்களிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று கலந்துரையாடினார்

குழு அனுமதி வழங்கிபுள்ளது அண்டை நாடுகளுடன் பொருளாதார நல்லுறவுகளை மேம்படுத்துவதில் இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் முதன்முறையாக குளிாகால கேவோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி இன்று ஆய்வு நடத்தினார்

வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் அதிக எண்ணிக்கையில் கூடுவதை தவிர்ப்பது வைரஸ் குறித்த வல்லுனா்களின் கருத்துகள் ஆகியவற்றை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரதமர் ஆலோசனைகளை வழங்கினார் வைரஸ் தொற்று வேகமாக பரவிவரும் பகுதிகளில் சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான வசதிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஈரானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்துவர ஏற்பாடு செய்யுமாறு பிரதம் அறிவுறுத்தியுள்ளார் இக்கூட்டத்தில் பேசிய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

ஜெய்சங்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக டுவிட்டரில் அவர் இன்று விடுத்துள்ள செய்தியில் ஒருவருக்கொருவர் கை குலுக்குவதை தவிர்ப்பதன் மூவம் வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்றும் கூறியுள்ளார்

மக்கள் அதிகமாக கூடும் இடங்களுக்கு அவசியமின்றி செல்வதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மத்திய அரசின் மலிவு விலை மக்கள் மருந்தக திட்ட தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அதன் பயனாளிகளுடன் இன்று கலந்துரையாடினார்

இந்த மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகள் பாதுகாப்பானது என்றும் தரமானது என்றும் அவர் கூறினார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பான சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

காய்ச்சல் சளி மற்றும் இருமல் அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் மருத்துவரை அணுக வேண்டுமென்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மலிவு விலை மருந்தகங்களின் உரிமையாளர்களும் பங்கேற்றனர்

சுய வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதற்கும் இந்த திட்டம் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கோயம்புத்தூரில் உள்ள மக்கள் மருந்தக மையத்தை பார்வையிட்ட உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திறக்கப்படும் மலிவு விலை மருந்தகங்களில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்படும் என்று தெரிவித்தார்

அங்குள்ள மூன்று தீவுகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன வைரஸ் தொற்று அறிகுறிகள் தென்பட்ட இத்தாலியை சேர்ந்த ஒருவர் மற்றும் பிரான்சின் இரண்டு சுற்றுலாப் பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் இதனையடுத்து இத்தாலியில் இருந்து மாலத்தீவு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது

வாராக்கடன் காரணமாக கடும் நிதிநெருக்கடியில் சிக்கித் தவித்துவரும் எஸ் பேங்கை மறுசீரமைப்பதற்கான ரிசர்வ் வங்கியின் வரைவுத் திட்டம் குறித்து பாரத ஸ்டேட் வங்கி பரிசீலித்து வருவதாக அவ்வங்கியின் தலைவர் திரு ரஜினிஷ் குமார் கூறியுள்ளார் மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்

இந்த மறுசீரமைப்பு திட்டம் குறித்து பாரத ஸ்டேட் வங்கியின் சுட்டம் மற்றும் முதலீடுகள் குழு பரிசீலனை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் அண்டை நாடுகளுடன் பொருளாதார நல்லுறவைகளை மேம்படுத்துவதில் இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

இதுபோன்ற கடன் உறுதி திட்டங்கள் மூலம் இந்திய நிறுவனங்கள் தங்களது வாத்தகங்களை விரிவுப்படுத்திக்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார் நிறுவனங்கள் தொழில் புரிவதை ஊக்குவிக்க தேவையாள சாத்தியக் கூறுகளை மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் வெளிநாடுகளில் உள்ள இந்திய நிறுவனங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் தூதரங்கள் மூலம் தேவையான உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் பொருளாதாரத்தை மகளிரின் வாழ்வாதாரத்திற்கு செய்யப்படும் முதலீடுகள் நாட்டின் மேம்படுத்துவதற்கான முதலீடுகள் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்ச் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்ட அவர் தெற்காசியாவில் உள்ள ஊடகங்களில் மகளிரின் பங்கு குறித்த அறிக்கையை வெளியிட்டு பேசினார் ஊடகத்துறையில் பணியாற்றி வரும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத மகளிர் மட்டுமே போனஸ் பெறுவதற்கான தகுதி பெற்றுள்ளதாக அவர் கூறினார் நாட்டின் ஊடகத்துறையில் பணியாற்றி வரும் மகளிரின் ஊதியம் ஆண் பணியாளா்களுடன் ஒப்பிடுகையில் குறைவாக உள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவின் முதன்மை தலைமை இயக்குனர் திருமதி இரா ஜோஷி உள்ளிட்ட அதிகாரிகள் பல் கலந்து கொண்டனா்

அன்பழகனின் உடல் இன்று தகனம் செய்யப்பட்டது முன்னதாக இன்று சென்னையில் அவரது உடலுக்கு இறுதிச்சடங்குகள் நடைபெற்றன பின்னர் அன்னாரது உடல் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது கட்சித் தொண்டர்கள் பொதுமக்கள் முக்கியப் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மறைந்த தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அரசியல்வாதி ஆசிரியர் மேடை பேச்சாளர் எழுத்தாளர் என பல பரிமாணங்களில் தம்மை வெளிப்படுத்தியவர் பேராசிரியர் அன்பழகன் என்று கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒருவார காலம் துக்கம் அனுசிக்கப்படும் என்றும் கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்தி வைக்கப்படுவதாகவும் கட்சிக்கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் முதன்முறையாக நடத்தப்படும் இப்போட்டிகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தொடங்கி வைத்தாா் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரில் விளையாட்டு சுற்றுவாவை மேம்படுத்தும் வகையில் கள்வதேச தரத்திலான விளையாட்டு பயிற்சி மையம் அமைப்பது குறித்து மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தாா் ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனா் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் நாளை நடைபெற உள்ளது மெல்போர்னில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா நடப்புச் சாம்பியனான ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது ஆசிய ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் காலிறுதிக்கு போட்டிக்கு முன்னேறியுள்ளார்